வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது

போடோ ஒப்பந்தம் கையெழுத்தானதை கொண்டாடுவதற்காக அஸ்ஸாம் மாநிலம் கோக்ரஜாரில் இன்று நடைபெறும் விழாவில் பங்கேற்க் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு செல்னகிறார் இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன பிரதமரின் வருகையைபொட்டி பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் நாள்கு முதல் ஐந்து வட்சும் வரை மக்கள் பங்கேற்பார்கள் என்று பதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தையும் பிரதமரின் வருகையயும் வரவேற்கும் விதமாக நேற்று அளைத்து போடோ மாணவர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இருசக்கர வாகன பேரணியை நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் மற்றும் மாநில அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள்

போடோ பழங்குடியினருக்கு அரசியல் மற்றம் பொருளாதார பயன்களை கொண்டுவர இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது

குடியுரிமை திருத்தச்சட்டம் குறித்து எதிர்க்கட்சியினர் மக்களைத் தவறாக வழிநடுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு வன்முறையை உரிமையாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மாநிலங்க்ளவையில் நேற்று குடியரகத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த பிரச்சினையில் எதிர்க்கட்சியினர் இரட்டை வேடம் போடுவதாக குற்றம்சாட்டினார் தேசிய மக்கள் தொகை பதிவேடு பற்றி குறிப்பிட்ட பிரதமர் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் தேசிய மக்கள் தொகை பதிவேடும் நீண்டகாலமாக அமலில் இருக்கும் பொது நீர்வாக செயல்பாடுகள் என்று கூறினார் அரசியல் ஆதாயத்திற்காக இந்த பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தி வருவதாக அவர் குற்றம்சாட்டினார் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை எதிர்ப்பவர்கள் ஏழைகளுக்கு எதிரான மனநிலையை கொண்டவர்கள் என்றும் இதற்கௌ சேகரிக்கப்படும் தரவுகள் ஏழைகளின் வங்கிக் கணக்குகளில் அரசு பயன்களை நேரடியாக செலுத்த உதவும் என்றும் பிரதமர் கூறினார்

மத்திய பட்ஜெட் மீதான பொது விவாதம் மக்களவையில்இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது நேற்று விவாதத்தை தொடங்கிவைத்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு மணீஷ் திவாரி பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்பனை செய்ய அரசு எடுத்துள்ள முடிவு சரிதானா என்று வினா எழுப்பினார் பொதுத்துறை நிறுவனங்களால்தான் இந்திய பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்று அவர் கூறினார்

பிஜேபி உறுப்பினர் திரு ஜெயந்த் சின்ஹா இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் மாணவர்கள் பெண்கள் பழங்குடியினர் போன்ற ஒவ்வொருவருக்கும் நலத்திட்டங்கள் உள்ளன என்று பாராட்டினார் சிவசேனா உறுப்பினர் திரு அரவிந்த் சாவந்த் தொடக்க கல்வியில் முக்கிய கவனம் செலுத்துமாறு அரசை கேட்டுக்கொண்டார் தமது தொகுதியில் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்கும் திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்து தூத்துக்குடி திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி நன்றி தெரிவித்தார் மேற்குவங்க சுட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடர் இன்று கொல்கத்தாவில் தொடங்குகிறது தொடரின் தொடக்கத்தில் ஆளுநர் திரு ஐக்தீப் தங்கர் உரையாற்றுகிறார்

மாநில நிதித்துறை அமைச்சர் டாக்டர் அமீத் மித்ரா அவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் தில்லி சுட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு நாளை வாக்குபதிவு நடைபெறுகிறது

தேர்தலையொட்டி காவல்படை மற்றும் மத்திய ஆயுத காவல்படை பிரிவுகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுத்தப்பட்டுள்ளன சிறப்பு அஞ்சல் வாக்கு வசதி மூத்த குடிமக்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்துச்செல்ல வாகன வசதி போன்றவற்றுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக தில்லி மெட்ரோ ரயில் சேவை நாளை காலை நான்கு மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலை முடிவடைந்தது பிஜேபி காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி ஆகியன தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தன பிரச்சாரம் அனைத்தம் குடியுரிமை திருத்தச்சுட்டம் வேலைவாய்ப்பின்னை குற்றுச்சூழல் மாக துாய்மையான காற்று போன்ற பிரச்சினைகளை மையப்படுத்தி அமைந்திருந்தன இலங்கை பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே இந்தியாவில் ஐந்து நாள் அரகமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் தம்து பயணத்தின்போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சு நடத்துகிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும அவர் சந்திக்கிறார் வாரனாசி சாரநாத் கயா திருப்பதி ஆகிய இடங்களுக்கும் இலங்கை பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார்

இந்திய வர்த்தகர்கள் மத்திய ஆசிய சந்தைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார்

புதுதில்லியில் நேற்று இந்திய தொழில் வர்த்தக சபைகள் சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்த இந்தியா மத்திய ஆசியா வர்த்தக சபை கூட்டத்தில் அவர் பேசினார் மத்திய ஆசியா இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் இல்லை என்றும் அது தமது அண்டை நாடுகளின் விரிவாக்கமே என்றும் அவர் கூறினார் நிர்பயா வழக்கில் தில்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள முறையீட்டு மனுவை இன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த வழக்கில் விசாரணை நீதிமன்றம் மரண தண்டனை குற்றவாளிகள் நான்கு பேரது தண்டனை நிறைவேற்றுவதை தடை செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக மத்திய அரசு தாக்கல் செய்த முறையீட்டு மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு கே எம் நடராஜ் குற்றவாளிகள் மறுஆய்வு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையிலும் சிறை அதிகாரிகள் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற இயலாத நிலை உள்ளது என்று குறிப்பிட்டார் மூன்று குற்றவாளிகளின் சீராய்வு மனுக்களும் கருணை மனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் எஞ்சியுள்ள பயங்கரவாதிகளை அழிக்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு காவல்துறை பணியாளர்களுக்கு அந்த பிரதேச டிஜிபி திரு திவ்பர்க் சிங் உத்தரவிட்டுள்ளார் அவந்திப்போரா காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் குற்ற நிலைமை குறித்து மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு செய்த அவர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் பெரும் எண்ணிக்கையிலான பயங்கரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் என்று கூறினார் பயங்கரவாதிகளின் கட்டமைப்புகளை அடையாளம் கண்டு அவர்களது நடமாட்டத்திற்கு உதவும் சக்திகளை களைவதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார்

நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் நிதித்துறை ஆணையாளர் டாக்டர் அருண்குமார் மேத்தா இதனை தெரிவித்தார் நடப்பு நிதியாண்டிலேயே ஆயிரம் திட்டங்களை நிறைவு செய்து உரிய சாதனை நிகழ்த்தமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார் இந்த திட்டங்களின்படி சாலை பாலங்கள் குடிநீர் விநியோகம் விளையாட்டு வசதிகள் கல்வி நிறுவனங்கள் தொழிற்பேட்டைகள் ஆகியவை உருவாக்கி மேம்படுத்தப்படும் புநீநகர் நகரத்தின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைந்த மேம்பாட்டின் அவசியத்தை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு ஜி சி முர்மு வலியுறுத்தியுள்ளார் பூநீநகரில் அதிகாரிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பூநீநகரில் பூங்காக்கள் தோட்டங்கள் பராமரிப்பு குறித்து அறிக்கை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் பூங்காக்களில் பல்வேறு நவீன வசதிகளை ஏற்படுத்த உதவுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதிலும் இவற்றில் ஈடுபடுவோருக்கு எதிரான நடவடிக்கைகளிலும் தீவிரம் காட்டுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தினார் ஐக்கிய அரபு எமிரகத்தின் இந்திய முதலீடுகளுக்கு வரி விலக்குகளை அளிப்பதற்கான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரகம் இந்தியாவின் அதிகார அமைப்புகளின் ஒருங்கிணைப்புடன் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளன கட்டமைப்பு துறையில் செய்யப்படும் அனைத்து நிறுவன முதலீடுகளுக்கும் இந்த சலுகைகள் பொருந்தும் மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஹஃபீஸ் சயீது க்கு எதிரான பயங்கரவாத நிதி அளிப்பு வழக்கில் பாகிஸ்தான் வாகூரில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு நீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்க உள்ளது முத்தரப்பு மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இன்று இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இன்று இந்திய நேரப்படி காலை மணி எட்டு நாற்பதுக்கு மெல்போர்னில் தொடங்குகிறது இந்த தொடரில் அனைத்து மூன்று அணிகளும் இரண்டு புள்ளிகள் பெற்று சமநிலையில் உள்ளன